பழனிசாமி இன்று காணொலி காட்சி மூலம் தொடங்கிவைத்தார்

குறிப்பிட்ட கால அளவிற்குள் இந்த நோய் ஒழிப்பு நடவடிக்கைகளை முடுக்கிவிட வேண்டும் என்று கேட்டுக் கொண்ட பிரதமர் இந்த முயற்சியில் தனியார் துறையை ஈடுபடுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார் நோயை கட்டுப்படுத்துவதற்கும் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் நிதி ஒதுக்கீடு அதிகரித்திருப்பதாக பிரதமர் தெரிவித்தார் இவ்விழாவில் தமிழக அரசின் சார்பில் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் கலந்தகொண்டார் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் பஞ்சாப் நேஷனல் வங்கி உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை எதிர்க் கட்சியினர் எழுப்பிய காரணத்தால் அவை நடவடிக்கைகள் இன்று நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டன மக்களவை இன்று காலை கூடியபோது ஏற்பட்ட அமளி காரணமாக அவை நண்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டது மீண்டும் அவை கூடியபோது காங்கிரஸ் தலைமையிலான எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவைத் தலைவர் திருமதி சுமித்ரா மகாஜனின் இருக்கைக்கு முன்பு நின்று கோஷம் எழுப்பியதை அடுத்து மீண்டும் அவை ஒத்தி வைக்கப்பட்டது

இதனால் மக்களவை நாள் முழுமைக்கும் மீண்டும் ஒத்தி வைக்கப்பட்டது மாநிலங்களவையில் அவைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு அவையை சுமூகமாக நடத்த ஒத்துழைக்குமாறு அனைத்து கட்சி உறுப்பினர்களையும் கேட்டுக்கொண்டார் இருப்பினும் எதிர்கட்சி உறுப்பினர்கள் பதாகைகளை ஏந்தி அவையின் மையப்பகுதிக்கு வந்து முழக்கமிட்டனர் அவை நடவடிக்கைகளில் இடையூறு ஏற்படுத்துவது நாடாளுமன்றத்தின் மதிப்பை பாதிப்பதாக அவர் கூறினார் அவையில் எந்தவொரு பிரச்சினை குறித்தும் முழுமையாக விவாதம் நடத்த சுட்ட விதிகளுக்கு உட்பட்டு தாம் அமைதி அளிப்பதாக குறிப்பிட்டார் அவை நடவடிக்கைகளை முடக்குவதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் இருப்பினும் உறுப்பினர்களிடமிருந்து ஒத்துழைப்பு கிடைக்காததால் அவையை ஒத்திவைப்பதாக திரு வெங்கையா நாயுடு அறிவித்தார் பின்னர் பிற்பகல் இரண்டு மணிக்கு அவை கூடியபோது அஇஅதிமுக உறுப்பினர்கள் அவையின் மையப்பகுதிக்கு வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினர் மற்ற உறுப்பினர்களும் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டதால் மாநிலங்களவை இன்று நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்படுவதாக அவைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு அறிவித்தார்

நாடாளுமன்ற நடவடிக்கைகளை முடக்குவதில் காங்கிரஸ் கட்சி திட்டமிட்டு செயல்பட்டு வருவதாக நாடாளுமன்ற விவகாரங்கள்துறை அமைச்சர் திரு அனந்த்குமார் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுக் கூட்டத்திற்குப் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எந்த ஒரு விவகாரம் குறித்தும் அரசு பேசுவதற்கு தயாராக உள்ளதாக கூறியிருந்த போதிலும் வேண்டும் என்றே காங்கிரஸ் கட்சி ஜனநாயகத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக கூறினார் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளையும் சரிவர நடத்துவதற்கு ஒத்துழைக்குமாறு அவர் வேண்டுகோள் விடுத்தார்

மேலும் பலர் பலத்த காயமடைந்தனர் ராய்ப்பூரிலிருந்து

உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் மத்தியப்படை வீரர்கள் உயிரிழந்ததற்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார்

தேனி மாவட்டம் குரங்கணி காட்டுத்தீ விபத்தில் சிக்கி காயமடைந்தவர்களை தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் இன்று சந்தித்து ஆறுதல் கூறினார் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனைக்கு சென்று தீக்காயமடைந்து சிகிச்சை பெற்று வருபவர்களையும் காயமடைந்தோரின் உறவினர்களையும் அவர் சந்தித்தார் சிகிச்சை பெற்று வருவோரின் உடல்நிலை குறித்தும் அவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மருத்துவ சிகிச்சை குறித்தும் மருத்துவர்களிடம் ஆளுநர் கேட்டறிந்தார்

மேலும் சென்னை காரப்பாக்கம் மதரவாயல் உள்ளிட்ட பகுதிகளில் குடிநீர் மற்றும் பாதாள சாக்கடை திட்டங்களையும் முதலமைச்சர் தொடங்கிவைத்தார் தேனி மாவட்டம் கடமலைக்குண்டு மயிலாடும்பாறை ஆத்தங்கரைப்பட்டி ஆகிய பகுதிகளுக்கான கூட்டு குடிநீர்த்திட்டம் பெரியக்குளத்தில் பாதாள சாக்கடைத்திட்டம் கம்பத்தில் குடிநீர் அபிவிருத்தித் திட்டம் ஆகிய திட்டங்களையும் முதலமைச்சர் தொடங்கிவைத்தார் சென்னை மாநகராட்சியில் பணியின்போது உயிரிழந்த

இளநிலை உதவியாளர் உதவி வரைவாளர் பூங்கா பணியாளர் களப்பணியாளர் போன்ற பணியிடங்களுக்கு இந்த ஆணைகள் வழங்கப்பட்டன

தமிழ்நாட்டின் மீன்வளம் மற்றும் நீர்வாழ் உயிரின வளர்ப்பு மேம்பாட்டிற்காக தமிழக அரசுக்கும் ஆஸ்திரேலிய வர்த்தகம் மற்றும் முதலீட்டு ஆணையத்திற்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் சென்னை தலைமைச்செயலகத்தில் இன்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் கையெழுத்தானது மீன் மற்றும் நீர்வாழ் உயிரினங்கள் வளர்ப்பு மேலாண்மையில் ஆராய்ச்சி தொழில்நுட்பம் கடல் உணவை உலக அளவில் சந்தைப்படுத்துதல் நீடித்த மீன்வள மேலாண்மை ஆகியவற்றை ஏற்படுத்த இந்த ஒப்பந்தம் வகை செய்கிறது சாலை பாதுகாப்பு போக்குவரத்து மேலாண்மை நெடுஞ்சாலைத்திட்டம் நிறுவன திறன் மேம்பாடு ஆகியவற்றில் மற்றொரு ஒப்பந்தமும் கையெழுத்தாகியுள்ளதாக மாநில செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய பெருங்கடல் பகுதியில் நிலைகொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வுப்பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவெடுத்து மாலத்தீவு அருகே நிலைகொண்டுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு எமய இயக்குனர் திரு பாலச்சந்திரன் தெரிவிக்கிறார்

விருதநகர் மற்றும் அதன் சுற்று வட்டாரப்பகுதிகளிலும் மதுரை மாவட்டத்தில் மேலூர் உள்ளிட்ட இடங்களிலும் மிதமான மழை பெய்தது